உரையாற்றுகிறார்

மத்திய அரசின் அனைத்தத் துறைகளும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை தயாரிக்கும் மூலதன செலவினம் குறித்த அறிக்கையை நிதியமைச்சகத்திற்கு அனுப்பிவைக்குமாறு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

கொரிய ஒபன் பேட்மின்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் காஷியப் தகுதி பெற்றுள்ளார்

கால்பந்துப் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது

இரவு எட்டு மணிக்கு மேல் பிரதமர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது வறுமை ஒழிப்பு குறைந்த செலவில் சுகாதார வசதி பருவநிலை மாற்றம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை போன்ற மத்திய அரசின் சாதனைகள் பிரதமரின் உரையில் முக்கிய இடம்பெறும் என்று கெரிகிறகட தமது உரைக்கு பின்னர் அங்கு ஜநா வளாகத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்களை பிரதமர் சந்திக்கவுள்ளார் பின்னர் பூட்டான் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளின் பிரதமர்களை திரு மோடி சந்திக்கிறார் மத்திய அரசின் அனைத்தத் துறைகளும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை தயாரிக்கும் மூலதன செலவினம் குறித்த அறிக்கையை நிதியமைச்சகத்திற்கு அனுப்பிவைக்குமாறு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைச்சக செயலர்களையும் நிதி ஆலோசன்களையும் சந்திதது இது தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை தயாரிக்கப்படும் அறிக்கையை அடுத்த ஓராண்டுக்கு அனுப்பி வைக்குமாறும் செலவினங்கள் குறித்த மதிப்பீடுகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் அரசுத் துறைகளுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான கட்டண பாக்கி வைக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை உறுதி செய்யுமாறு அவர் வலியுறுத்தினார் அரசின் மூலதன செலவினம் திருப்திகரமாக உள்ளதாக கூறிய அவர் பல்வேறு அமைச்சங்களின் கீழ் இயங்கும் பொதுத் துறை நிறுவனங்களின் உயரதிகாரிகளுடன் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார் உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி நாடுமுழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன

சுற்றுலாவில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான சிறந்த மாநில விருது ஆந்திர பிரதேசத்துக்கு அளிக்கப்பட்டது சாகச சுற்றுலா பிரிவிற்னன விருதினை கோவாவும் மத்தியப் பிரதேசமும் கூட்டாக பெற்றன இந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு இந்தியாவிற்கு அதிக எண்ணிக்கையில் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வருவதாக குறிப்பிட்டார் இத்தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு கற்றுவாத் தலங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன சேலத்தில் தாரர தப்பட்டை முழங்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியை சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழக சுற்றுலாத்துறையில் சேலம் மாவட்டம் சிறந்த மாவட்டமாக உருவாகுவதற்கு தேவையாள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார்

அரியலூரில் சுற்றுலா தினத்தையொட்டி தூய்மை இந்தியா விழிப்புணர்வு பேரனியை அம்மாவட்ட ஆட்சியர் டாக்டர் வினய் தொடங்கி வைத்தார் கள்ளியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன சுற்றுலாப் பயணிகளுக்கு சங்குமாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது உதகமண்டலத்தில் சுற்றுலா தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விடுமுறை நாட்களை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் சவுதி அரேபியா முதன் முறையாக சுற்றுலா விசாக்களை வழங்க உள்ளது

வெளிநாடுகளில் இருந்து வரும் பெண்களுக்னன உடை கட்டுப்பாடும் தளர்த்தப்படும் என அவர் கூறினார்

வளப் பாதுகாப்பில் இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்கி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கோவையில் இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் வனப் பரப்பளவு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார் நான்கு கோடி மரங்கள் மாநிலம் முழுவதும் நடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற்போன்ற மேம்படுத்தப்பட்ட பயிற்சிகளும் வனக் காவலர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் வளப் பகுதிகளில் வாழும் பழங்குடிகள் வனங்களையும் வன உயிரினங்களையும் பாதுனப்பதற்கு் முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதற்கு அரசு முக்கியத்துவம் எடுத்து வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் மாநிலத்தில் காற்றாலை மின்உற்பத்தி இம்மாதத்துடன் நிறைவடைந்தாலும் மின்தடை இருக்னது என்று மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்துள்ளார்

மின்ஊழியர்களுக்கு பாதுகாப்பு பெட்டகங்களும் இந்த விழாவில் வழங்கப்பட்டன

அரியலூர் சேலம் தூத்துக்குடி தர்மபுரி மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின்கீழ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசையுடன் கூடிய சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது இந்த விழாக்களில் மாநில அமைச்சர்கள் திரு கே பி அன்பழகன் திருமதி சரோஜா திரு கடம்பூர் ராஜூ ஆகியோர் கலந்து கொண்டனர்

மாவட்டச் செய்திகள் செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாநில அளவிலான நான்கு நாள் பயிற்சி இன்று தொடங்கியது வேலூரில் போஷான் அபியான் திட்டத்தின்கீழ் தேசிய ஊட்டசத்து வார விழா இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் காஷியப் தகுதி பெற்றுள்ளார்

உலக தடகள சாம்பியன் போட்டிகள் இன்று தோஹாவில் தொடங்குகின்றன

முதல் நாளான இன்று ஆடவர் நீளம் தாண்டுதல் தகுதி சுற்றில் பூநீசங்கர் பங்கேற்கிறார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறவுள்ளது